கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார்

திகழ்ந்துள்ளார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

பிற்பகலில் பதவியேற்கிறார்

கொண்டாடப்படுகிறது

புயல் மேலும் வலுவடையக்கூடும் என்பதால் மகாராஷ்டிரா கோவா மாநிலங்களில் சூறாவளியுடன் கூடிய கனத்த மழை இருக்கலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பெண்களின் சாதனைகளை பாராட்டுவதன் மூலம் அவர்களின் சக்தியை நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த சாதனைகள் மக்களுக்கு உந்துசக்தியாக இருக்க வேண்டும் என்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் இதே கருத்தை முன்பு மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் கேட்டுக் கொண்டதை ஏற்று அதன் விளைவாக நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார்

தீபாவளி பண்டிகை போன்றவை மக்களுக்கு இந்த உணர்வை ஊட்டுகின்றன என்றும் குறிப்பிட்டு இந்தப் பண்டிகையின்போது மக்கள் உள்நாட்டு தயாரிப்புகளையே வாங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் துய்மையும் சுகாதாரமும்தான் இன்று நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொளித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறிய பிரதமர் இந்தியாவின் மிக உயர்ந்த சியாச்சின் மலை சிகரத்தில் உள்ள நமது வீரர்களும்கூட பாதுகாப்பு மட்டுமின்றி தூய்மையை பரப்புவதிலும் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறினார்

அவரது பிறந்நாள் இந்த ஆண்டு தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படும் என்றும் ஒற்றுமை ஒருமைப்பாடு பாதுகாப்பு ஆகிய மூன்று செய்திகளையும் இந்த ஒற்றுமை தினம் மக்களுக்கு எடுத்துரைக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதையொட்டி நடக்கும் ஒற்றுமை ஒட்டம் ஒற்றுமையின் அடையாளம் நாடு ஒன்று என்ற உயர்ந்த தத்துவத்தை எடுத்து சொல்வது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சமூக அடிப்படையில் வேறுபாடு இல்லாதபடி அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசியதை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்தியாவின் பல்வேறு சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபடுத்திய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைபடைத்தவர் அவர் என்றும் கூறியிருக்கிறார்

அவரது போதனைகள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பரவி உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு மனோகா லால் கட்டார் இன்று இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார் ஆளுநர் மாளிகையில் அவருக்கு அந்த மாநில ஆளுநர் திரு சத்தியதேவ் நாராயண் ஆர்யா பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார்

முதலமைச்சராக ஜனநாயக் ஜனதா கட்சியின் தலைவர் துணை துஷ்பந்த் சவுதாவா பதவியேற்கவுள்ளார்

மகாராஷ்டிராவில் தீபாவளி பண்டிகைக்குப் பின்னர் புதிய அரசு பதவியேற்கும் என்று அந்த மாநில பிஜேபி முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருக்கிறார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி எம் எல் ஏ க்கள் கூட்டத்தை வரும் புதன்கிழமை அன்று அந்தக் கட்சி கூட்டியிருக்கிறது

அதன் சட்டமன்ற கட்சித் தலைவர் இந்தக் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் பிஜேபி யின் கூட்டணி கட்சியான சிவசேனாவின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவசேனா உறுப்பினர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார்

ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற அதிகபடியான எஃகு தேவை தொடர்பான அமைச்சர்கள் நிலையிவான கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பால் எஃகின் தேவை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் அரபிக் கடலின் கிழக்கு மத்திய பகுதியில் அதிதீவிர புயலாக மையம் கொண்டுள்ள கியார் புயல் மேலும் வலுவடையக்கூடும் என்பதால் மகாராஷ்டிரா கோவா மாநிலங்களில் சூறாவளியுடன் கூடிய கனத்த மழை இருக்கலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து டுமன் நோக்கி செல்லக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மகாராஷ்டிராவின் ரத்னகிரி சிந்துதார்க் ஆகிய மாவட்டங்களிலும் கோவாவிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்லவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

தேசிய ஒற்றுமை தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார்

இந்த ஒற்றுமை ஒட்ட நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் தில்லி மெட்ரோ அதிகாலை நான்கு மணிக்கே ரயில்களை இயக்க உள்ளது

தீப ஒளித் திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது தீமையை நன்மை வென்றதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இப்பண்டிகையின்போது லட்சுமி பூஜை செய்து மக்கள் வழிபடுகின்றனர் இப்பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் அவநம்பிக்கையை நம்பிக்கை வென்றதையும் இருளை ஒளி வென்றதையும் இப்பண்டிகை குறிக்கிறது என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தீபங்களின் திருவிழாவான இந்த விழா நன்மையின் வலிமையை எடுத்துரைக்கிறது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள தமது வாழ்த்து செய்தியில் மக்களுக்கு வாழ்வில் எல்லா வளமும் உடல் வலுவும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று காலாட்படை தினம் இதைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் காலாட்படை வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் தெளிவுக்கும் துணிவுக்கும் தமது காலாட்படை அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டு அந்த வீரர்களின் அரிய சேவையை நாடு நன்றியுடன் பார்க்கிறது என்றும் கூறியிருக்கிறார் சிலி அதிபர் திரு செபாஸ்டியன் பினேரா தமது அமைச்சரவை முழுவதையும் நீக்கிவிட்டார் அங்கு அறிவிக்கப்பட்டிருந்த அவசர நிலையும் நீக்கப்பட்டு விட்டது முன்னதாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் அவசர நிலையை அறிவித்த அவர் தலைநகர் சாண்டியாகோவை ராணுவ பாதுகாப்பில் ஒப்படைத்திருந்தார் சமூகநீதி கோரி சுமார் பத்து லட்சம் மக்கள் சாண்டிகோவில் திரண்டு அமைதி பேரணி நடத்தினார்கள் விளையாட்டுச் செய்தி பிரெஞ்ச் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது